இ சிகரெட்டுகளை தடை செய்வதற்கான மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படுவதற்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறி உள்ளார்

மாநாடு மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணை நிலை ஆளுநர்கள் மாநாடு புதுடெல்லி குடியரசு தலைவர் மாளிகையில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் நீத்தி ஆயோக் துணைத் தலைவர் மற்றும் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ள இம்மாநாட்டில் பல்வேறு அமர்வுகளாக முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து இன்று துணை நிலை ஆளுநர்களின் சிறப்பு அமர்வு ஒன்றும் நடைபெறுகிறது

பிரதமரின் மனதின் குரல் உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் ஒலிபரப்பாகும்

இ சிகரெட் நிகோடின் திரவத்தை பேட்டரி மூலம் ஆவியாக்கி புகைக்கப் பயன்படும் இ சிகரெட்டுகளின் உற்பத்தி எற்றுமதி இறக்குமதி சேமிப்பு விநியோகம் விற்பனை மற்றும் விளம்பரங்களை தடை செய்வதற்கான மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் இ சிகரெட் குற்றங்களில் முதல்முறையாக ஈடுபடுவோருக்கு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க மத்திய அரசின் மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த தக்க பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்வது குறித்து கூட்டு முடிவு எடுக்க சிறப்பு விவாதம் நடத்த வேண்டும் என இன்று மக்களவையில் சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறினார் கேள்வி நேரத்தில் இப்பிரச்சனை குறித்து உறுப்பினர்கள் கவலை வெளியிட்ட போது அவர் இவ்வாறு கூறினார் முன்னதாக இப்பிரச்சனை பற்றிய உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பதில் அளிக்கையில் நாட்டில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த தக்க பிளாஸ்டிக் பொருட்களால் உருவாகும் கழிவுகளில் மூன்றில் இரண்டு பங்கு மட்டுமே சேகரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுவதாகவும் எஞ்சிய பிளாஸ்டிக் கழிவுகள் சுற்றுச்சூழலை சீரழித்து வருவதாகவும் கூறினார் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த சணல் பைகளை பயன்படுத்தலாம் என்றும் தெலங்கானாவில் பிளாஸ்டிக் கழிவுகளுக்குப் பதிலாக அரிசி வழங்கப்படுவதை மற்ற மாநிலங்களில் பின்பற்றலாம் என்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை வெளியிட்டனர்

கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் ஊட்டச் சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து குழந்தைகளை மையமாகக் கொண்ட ஜன் அந்தோலன் இயக்கம் மூலமாக அரசு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தம் தொகுதிகளில் இப்பிரச்சனையை தீர்க்க ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என சபாநாயகர் திரு ஒம் பிர்லா கேட்டுக் கொண்டார்

பல்கலைக்கழக மாணவர் போராட்டம் குறித்து சிபிஎம் உறுப்பினர் திரு கே கே ராஜேஷ் அவையில் பிரச்சனை எழுப்பிப் பேசுகையில் மாணவர்கள் மீது போலீசார் நடத்தியதாக கூறப்படும் தடியடி குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமெனக் கோரினார்

எடப்பாடி தமிழகத்தில் புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படுவதற்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறி உள்ளார் நெல்லை மாவட்டத்தை இரண்டாகப் பிரித்துப் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்தை இன்று தென்காசியில் நடைபெற்ற விழாவில் அவர் தொடக்கி வைத்துப் பேசினார் நிர்வாக வசதிக்காகவே புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படுவதாகவும் உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் புதிய தென்காசி மாவட்டத்திற்கு ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல்துறை அலுவலகம் அமைக்கும் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் விழாவில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் மாற்றுத் திறனாளிகளுக்கான மத்திய கழகம் மூலம் கடன் உதவி பெற்றவர்கள் கடனுக்காக பென்சனில் இருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் பிடித்தம் செய்து கொள்ள ஒப்புக் கொண்டு எழுதிக் கொடுத்திருப்பதால் அதன்படி கடனை திருப்பிச் செலுத்த முன் வர வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கடன் மீதான வட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசிக் கொண்டு இருந்த போதே மாற்றுத் திறனாளிகள் கடனை ரத்து செய்யக் கோரியும் பென்சனை உயர்த்தக் கோரியும் கோஷம் எழுப்பினர் மேடையில் இருந்து கீழே இறங்கிய பின்னரும் அமைச்சரை மாற்றுத் திறனாளிகள் முற்றுகையிட்டதால் ஏற்பட்ட பதற்றத்திற்கு இடையிலேயே அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் ராமதாஸ் நிதி ரீதியிலான கூட்டாட்சியின் சவால்கள் என்பது குறித்து புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தேசிய பயிலரங்கில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இலவச அரிசி போன்ற பிரச்சனைகள் பற்றி பேசியது பொருத்தமற்றது என்று முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறி உள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி உறவுகள் குறித்தும் வரி வருமானத்தை பகிர்ந்து கொள்வதில் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்துமே முதலமைச்சர் முக்கியமாக பேசி இருக்க வேண்டும் என்றார் மாநில அந்தஸ்து பெறுவதில் புதுச்சேரிக்கு எல்லா தகுதிகளும் இருப்பதால் முதலமைச்சர் இதுகுறித்து நிபுணர்கள் மூலம் அறிவியல் பூர்வ அறிக்கை தயாரித்து பிரதமருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் வரை புதுச்சேரியின் வரி வசூல் முழுவதும் புதுச்சேரிக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தினார் விமல்குமார் புதுச்சேரியில் நேற்று காவலர் குடியிருப்பில் தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்ட நெட்டப்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விமல் குமாரின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து இன்று கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துமனை ழுன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் விமல் குமார் மரணத்தில் மர்மம் இருப்பதால் இதுகுறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டுமென இவர்கள் கோரினர் மூத்த காவல்துறை அதிகாரிகள் பேச்சு வார்த்தையில் ஈடுபட்டு இவர்களை சமாதானப்படுத்தினர் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து சுமார் ஒன்றரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது

ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீட்டரும் மழை பதிவாகி உள்ளது புதுச்சேரியில் இன்று மழை காரணமாக சில தனியார் பள்ளிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது

பகல் இரவு போட்டியாக நடைபெறும் இப்போட்டியில் வழக்கமான சிவப்பு நிற பந்திற்கு பதிலாக இரவு நேரத்திலும் நன்கு பார்க்க தகுந்த இளஞ்சிவப்பு நிறப் பந்து முதல் முறையாக பயன்படுத்தப்படுகிறது

இ சிகரெட்டுகளை தடை செய்வதற்கான மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மாவட்டங்கள் அமைக்கப்படுவதற்கும் தமிழகத்தில் புதிய உள்ளாட்சி தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறி உள்ளார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது